அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளையும் நடைபெற உள்ளது

உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்ப மேளா இன்று காலை தொடங்கியது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அடிலெய்டில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மக்கள் அதிகாலையிலேயே வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு கதிரவனை வழிபட்டனர் பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது பிரசித்திப்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற உள்ளது இதில் பங்கேற்கும் மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைக்குப் பிறகு அமுதி அளிக்கப்பட்டுள்ளது பிற மாநிலங்களில் மகரசங்கராந்தி பிஹூ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது வேளாண் பணிகளில் நாளைய தினம் பேருதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கான மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது நாளை மறுநாள் காணும் பொங்கலாக கொண்டாடப்பட உள்ளது

மக்கள் அதிக அளவில் கூடும் சென்னை மெரினா கடற்கரையில் ட்ரோன் எனப்படும் ஆளில்வா விமானம் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

திருவள்ளுவர் விருது திரு எம் ஜி அன்வர் பாட்சாவிற்கும் தந்தை பெரியார் விருது திரு சி பொன்னையனுக்கும் அண்ணல் அம்பேத்கர் விருது மருத்துவர் சி இராமகுருவிற்கும் பேரறிஞர் அண்ணா பேராசிரியர் அய்க்கண்ணுக்கும் பெருந்தலைவர் விருது காமராசர் விருகி ழு திரு பழ நெடுமாறனுக்கும் மகாகவி பாரதியார் விருது திரு மா பாரதி சுகுமாரனுக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் தியாருவிற்கும் தமிழ்த் தென்றல் திருவிக விருது முனைவர் கு கணேசலுக்கும் முத்தமிழ் காவலர் கி ஆ பெ விசுவநாதம் விருது சூலூர் கலைப்பித்தனுக்கும் வழங்கப்படுகிறது

சென்னைஎன்னூர் அருகே உள்ள வல்லூர் அனல்மின் நிலைய கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி அந்த அனல்மின் நிலையம் செயல்படுவதற்கு எதிராக சென்னை உயாநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது

இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலாள அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய எதிர் மனுதாரர் மற்றும் அனல்மின் நிலைய நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்துத்தரப்பினரும் பதில் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் பொதுப்பிரிவினில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டம் நேற்றுமுதல் நடைமுறைக்கு வந்துள்ளது அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவிற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கடந்த சனிக்கிழமையன்று ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்தச் சட்டம் மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது உலகிலேயே மக்கள் அதிக அளவில் கூடும் விழாவான கும்ப மேளா உத்திரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்றுகாலை தொடங்கியது

இதையொட்டி பிரயாக்ராஜ் மற்றும் உத்தரபிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கும்ப மேளா நிகழ்ச்சிகளை ஒலிபரப்ப அகில இந்திய வானொலி கும்பவாணி என்ற பெயரில் சிறப்பு பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கியுள்ளது தூர்தர்ஷனும் கும்பமேளா நிகழ்ச்சிகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதுடன் தினந்தோறும் மூன்று மணிநேரம் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பவும் ஏற்பாடு செய்துள்ளது பிரதம் திரு நரேந்திர மோடி கேரளா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று பல்வேறு வளா்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் முதலாவதாக கேரளா செல்லும் அவர் கொல்லத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மேவாரம் காவநாடு இடையிலான புறவழிச்சாலையை தொடங்கி வைப்பதுடன் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார் பின்னா் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமி ஆலயத்தில் வழிபாடு செய்யவிருக்கும் அவா் அங்கு சுவதேசி தர்ஷன் திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் ஒடிசா மாநிலம் பாலாங்கீர் செல்லும் பிரதமர் ஜர்ஷூகுடா பன்னோக்கு போக்குவரத்து பூங்காவையும் பாலாங்கீர் பிச்சுபாலி இடையிலான புதிய ரயில்பாதையையும் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார் மேலும் சோனிப்பூர் பகுதியில் அமைக்கப்பட உள்ள கேந்திரியா வித்யாலயா பள்ளிக்கும் பிரதம் அடக்கல் நாட்ட உள்ளார் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்திற்கு மாநிலம் அரசியல் சூழ்நிலை மாறுபடுவதால் கூட்டணி குறித்து மாநில அளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றார் மேற்குவங்க மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் உத்தரபிரதேசத்தில் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் தனிக்கூட்டணி அமைத்ததன் மூலம் பிஜேபி யின் விருப்பதை நிறைவேற்றியிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம்சாட்டியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திரு ஆர் பி என் சிங் உத்தரபிரதேசத்தில் மதசாா்பற்ற கட்சிகள் பிளவுப்பட வேண்டும் என்பதே பிஜேபி யின் விருப்பம் என்றார் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் இடையிலான கூட்டணி உத்தரபிரதேச சட்டப்பேரவைத் தேர்தல் வரை நீடிக்குமா என்பதே சந்தேகம் என்றும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் கூறியுள்ளா் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்

தமிழக பிஜேபி யின் தேர்தல் பொறுப்பாளராக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி தமிழிசை சவுந்திராஜன் அவருடன் கலந்தாலோசித்து அடுத்தக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் இருவரி செய்திகள் ரஷ்யாவிற்காக தாம் ஒருபோதும் பணியாற்றியதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் இத்தொடர்பாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு மாறானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மத்திய நிதித்துறை செயலாளர் திரு அஜய்நாராயன் ஜா விற்கு ஒரு மாதகாலம் பதவிநீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது

தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை செயலாளராக மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி திரு ஜெய்தீப் கோவிந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் கொடநாடு விவகாரம் தொடர்பாக தமிழக காவல்துறையினரால் தில்லியில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு எதிராக போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி சைதாப்பேட்டை நீதிமன்றம் அவர்களை விடுவித்துள்ளது இவங்கை கடற்படையினரால் சிறைப் பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறத்தி இன்றுமுதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் நகராட்சியில் சேகரிக்கப்படும் காய்கறி கழிவுகளிலிருந்து பயோ கேஸ் தயாரிக்க நகராட்சிக்கும்

இப்போட்டி இந்திய நேரப்படி காலை மணி எட்டு ஐம்பத்துக்கு தொடங்குகிறது சிட்னியில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் வெற்றிபெற்றதன் மூலம் ஆஸ்திரேலியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது

இரண்டாவது இடத்தில் தில்லி அணியும் மூன்றாவது இடத்தில் ஹரியானா அணியும் உள்ளன